காவல்துறை அதிகாரிகள் மக்களின் எண்ணங்களை புரிந்துக்கொண்டு அவர்கள் எளிதில் அணுகும் வகையில் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி தேர்வுகள் இம்மாத இறுதியில் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது சிரியா மீது துருக்கி நடத்தும் தாக்குதல் குறித்து விவாதிக்க ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலும் அரபு வீகும் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில்இந்தியாவின் லவ்லினா போர்கோகெய்னும் ஜமுனா போரோ வும் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் காவல்துறை அதிகாரிகள் மக்களின் எண்ணங்களை புரிந்துக்கொண்டு அவர்களுக்கு நெருக்கமாகவும் எளிதில் அனுகும் வகையிலும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் ஐ பி எஸ் பயிற்சி அதிகாரிகள் மத்தியில் நேற்று கலந்துரையாடிய அவர் காவல்துறை அதிகாரிகள் சேவை மனப்பாண்மயுடனும் அர்பணிப்பு உணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் என்று கூறினார் சாதாரண பொதுமக்களுடன் காவல்துறையினர் தொடர்பில் இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார் இளம் அதிகாரிகள் தேசத்தின் மேம்பாட்டிற்காக செயவாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் குற்றங்களை தடுப்பதில் காவல்துறையினர் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றார் புதிய தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர் இந்த தொழில்நுட்பங்கள் காவல்துறையை நவீன மயமாக்கும் என்றார் வளர்ச்சியில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய மாவட்டங்களில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர் அவர்கள் சமூக மாற்றத்திற்காக செயலாற்ற முடியும் என்று தெரிவித்தார்

காவல்துறையில் பெண்கள் அதிக அளவில் இருப்பது தேச கட்டமைப்பு மற்றும் கொள்கை வகுத்தலில் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் மத்திய அரசு ஊழிபர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு ஐந்து சதவீத அகவிவைப்படி உயர்வு அளிப்பதற்கும் மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியது

கடந்த ஜூலை மாதம் முன் தேதயிட்டு இந்த அகவிவைப்படி வழங்கப்படும் என்றுஅவர் கூறினாா்

நரேந்திரமோடி தலைமயில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூா்தர்ஷன் நிகழ்ச்சிகளை வெளிநாட்டு ஒளிபரப்பு நிறுவனங்கள் பகிா்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனையடுத்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு நிறுவனங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது

ஒளிபரப்புத்துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இரண்டாவது அதிகாரப்பூர்மற்ற உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்திற்கு வருகிறார் அவருடன் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈயும் வருகிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் சீன அதிபர் லி ஜின்பிங் இடையே நாளையும் நாளை மறுநாளும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த அதிகாரப்பூர்வமற்ற உச்சிமாநாட்டின் மூவம் பல்வேறு இருதரப்பு மண்டல மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் விவாதிக்கப்படும் என்றும் பல்வேறு துறைகளில் இந்திய வலுவடையும் என்றும் அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

பிரதமரின் புதுமை படைப்புகள் கற்றல் திட்டம் பெங்களுருவில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் இன்று தொடங்குகிறது

அவர்கள் சமூக பொருளாதார அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களில் புதுமை சிந்தனை திறன்கள் அறிவாற்றால் உள்ளிட்டவற்றை மேம்படுத்திக்கொள்ளும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த துறைகளில் அவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்கி அவை தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வுகளை வழங்க முடியும் என்று அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீரில் பத்து பளிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி தேர்வுகள் இம்மாத இறுதியில் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது கஷ்மீர் பகுதியில் குளிர் காலம் தொடங்குவதற்கு முன்பாக தேர்வுகளை நடத்தி முடிப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறத்தியுள்ளது ஜம்மு கஷ்மீர் பள்ளிக் கல்வி வாரியம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள் ஆகியோர் இடையே ஆளுநரின் ஆலோசகர்கள் திரு குர்ஷித் அகமது களி மற்றும் திரு பருக்கான் தனித்தனியாக கூட்டங்களை நடத்தினர் அப்போது தேர்வு அட்டவணைகளை தயாரித்து கமூகமாக தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சிக்கல் இன்றி தேர்வுகளை நடத்துவதற்காக காவல்துறை மற்றும் உள்ளாட்சித்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கூட்டத்தில் ஆவோசனை வழங்கப்பட்டது

இந்த இரு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்தியாவைச் சேர்ந்த உயர் மட்ட தலைவர் செல்வது இதுவே முதல் முறையாகும்

அதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சும் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு நபிலா ஃபரிடா துளியாவையும் குடியரசுத் துணைத் தலைவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் குர்திஷ் படையினர் அதிகம் உள்ள வடக்கு சிரியாவில் துருக்கி படைகள் கடும் தாக்குதலை தொடங்கியுள்ளன இதற்கான முடிவை துருக்கி அதிபர் திரு தயீப் எர்டோகன் அறிவித்தார் ஐ எஸ் தீவிரவாதிகள் மற்றும் குர்திஷ் மக்கள் படையினரின் நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் துருக்கியின் தென்பகுதிகளில் தீவிரவாதத்தை தடுக்கவே இந்த நடவடிக்கை தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே சிரியாவின் ரஸ் அல் அய்ள் நகரில் கடும் தாக்குதல்கள் நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துருக்கியின் இந்த நடவடிக்கைக்கு றக்கிய அரபு எமிரேட்ஸ் கண்டனம் சிரியா மீதான தெரிவித்துள்ளது இதை ஏற்க முடியாது என்றும் சர்வதேச விதிமுறைகளுக்கு இது எதிரானது என்றும் ஐக்கிய அரபு எமிரேட்சின் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது சிரியா மீதான இந்த தாக்குதல் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக நடத்தப்படுவதாகவும் இதன் விளைவுகளை துருக்கி சந்திக்க நேரும் எனவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு சிரியாவில் குர்திஷ் படைகளுக்கு எதிராக துருக்கி மேற்கொண்டுள்ள தாக்குதல் குறித்து விவாதிக்க ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது பெல்ஜியம் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் போலந்து ஆகிய நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரபு லீக் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் சனிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது